சர்வதேச எண்ணொய் நிறுவனங்களின் தலைமை செயல் இயக்குநர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார்

குழப்பி பிளவுப்படுத்தும் நோக்குடன் செயல்படுவோருக்கு தகுந்த பதிவடி மக்களை கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் உலகின் முன்னணி கச்சா எண்ணொய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார் காணொளி காட்சி மூலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்திற்கு நிதி ஆயோக் மற்றம் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது

நவராத்திரி பண்டிகையின் நிறைவு நாளான இன்று தமிழகத்தில் விஜயதசமி நாளாகவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தசராவாகவும் கொண்டாடப்படுகிறது தீய சக்திகளுக்கு எதிராக நல்ல சக்தி வெற்றி பெற்ற தினமே விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர பட்டிணம் ஸ்ரீ முக்தார் அம்மன் கோவிலில் இன்று மகிஷாசூர வதம் நடைபெறவுள்ளது

தசராவை பொட்டி பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களில் வேடமணிந்து விரதம் இருந்து வருவாத எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அகில இந்திய வானொலியில் நேற்று ஒலிபரப்பான மன் கீ பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பண்டிகை காலத்தில் உள்ளூரில் உற்பத்தியாகும் பொருட்களை வாங்க மக்கள் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் எல்லைப் பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்புப் படை வீரர்களை கவுரவிக்கும் வகையில் இந்தப் பண்டிகைக் காலத்தில் நாட்டுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தீபம் ஏற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பண்டிகைக் காலத்திலும் எல்லைப் பகுதியில் கடமையாற்றி வரும் அவர்களது பணி பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கூற்றின்படி நாடு ஒற்றுமையுடன் இருப்பதாக கூறினாா் வேளாண் சட்டங்களினால் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முழு முடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்த காலத்தில் மகளிர் கயஉதவிக்குழுவினர் விவசாயகளிடமிருந்து நேரடியாக பழங்கள் மற்றம் காய்கறிகளை கொள்முதல் செய்து நேரடியாக வாடிக்கையாளர்கள் வீடுகளுக்கே வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் குறித்து அப்போது அவர் கட்டிக்காட்டினார் தூத்துக்குடியைச் சேர்ந்த பொன் மாரியப்பன் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அவருடன் தமிழில் கலந்துரையாடினார் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் தம்முடன் கலந்தரையாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு பொன் மாரியப்பன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நாட்டின் ஒரு அங்குலம் பகுதியை கூட விட்டு தர மாட்டோம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் டார்ஜிலிங்கில்சுக்னா போர் நினைவிடத்தில் நேற்று நடைபெற்ற பூஜையில் அவர் கலந்துகொண்டார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சீனா உடனான எல்லை விவகாரத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கவே இந்தியா விரும்புவதாக கூறிணா் லடாக்கில் இந்தியா சீனா எல்லை பகுதியில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படைவீரர்களின் செயல்திறன் மன உறுதி மற்றும் வீரம் ஆகியவை வரவாற்றில் இடம்பெறும் என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி திரு எம் எம் நரவானே கலந்துகொண்டார்

நெல் கொள்முதலை குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் தொடர்ந்து செய்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தமிழ்நாடு ஹரியானா உத்தரபிரதேசம் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஊழல் தடுப்பு தேசிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் இனிப்பான இந்தியா வளமான இந்தியா எனும் கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊழல் ஒழிப்பு மாநாடு நடைபெறவுள்ளது

இதனையொட்டி தேசிய மாநாட்டிற்கு மத்திய புலனாய்வு பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறதிகளை நிறைவேற்றுவதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக கூறினார்

நெல்லின் ஈரப்பதம் குறித்த அறிக்கை நாளை மத்திய அரசிடம் சுமா்ப்பிக்கப்படும் என்று மத்திய குழு கூறியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்த மத்திய குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைத் தெரிவித்தனர் டெல்டா மாவட்டங்களிலிருந்து நெல் மாதிரிகள் சேகிக்கப்பட்டு உணவு கழகத்திடம் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறினர் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து இக்குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் உத்திரபிரதேசத்தில் உள்ள ஸ்வாநிதி திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார்

நாளை இத்திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் உள்ளிட்டோர் கலந்துகொள்ள உள்ளனர் லடாக் லே ஜென்ரல் கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதுபெரும் குஜாத்தி இசைக் கலைஞரும் மக்களவை முன்னாள் உறுப்பினருமான மகேஷ் கனோடியா உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார்

அன்னாரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கள் தெரிவித்துள்ளாா் துருக்கி கிரீஸ் இடையே சர்ச்சைக்குரிய பகுதி குறித்து மீண்டும் பதற்றம் எழுந்துள்ளது இரு நாடும் உரிமை கோரும் கடல் பகுதியில் துருக்கி ஹைட்ரோ கார்பன் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு கிரீஸ் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது சர்வதேச விதிகளுக்கு எதிராக துருக்கி செயல்படுவதாக கிரீஸ் கூறியுள்ளது ஆசிய கோப்பை செஸ் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் தங்கப் பதக்கத்தையும் ஆடவர் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது ஆன் லைன் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா இந்தோனேஷியாவை வென்று தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது